மனித உயர்கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சிகள் அமைய வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

வெங்கையா நாயுடு மனித குலம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் வகையிலும் சமுதாயத்திற்கு பயன் அளிக்கும் வகையிலும் உயர்கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சிகள் அமைய வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு

இக்கல்வி நிறுவனம் வேலை வாய்ப்புகளை ஏராளமாக வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான முதலீடுகளுக்கு அழைப்பு விடுத்த அவர் தனியார் துறைகள் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இதுதொடர்பான திட்டங்களுக்கு தாராளமாக நிதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றதான ஆராய்ச்சிகளின அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

வெங்கையா நாயுடு மத்திய அரசால் தன்னிகரற்ற கல்வி நிறுவனமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு

கோவிட் தொற்று காரணமாக தேர்வை தள்ளிவைக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி திரு அருண்மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இம்மனுக்களை நிராகரித்தது கோவிட்டை காரணம் காட்டி மாணாக்கரின் எதிர்காலத்தை நீண்ட காலமாக கேள்விக்குறியாக்குவதை தவிர்க்கும் வகையில் இந்நடவடிக்கை என்று நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் வாழ்க்கை முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

பிரதமர் இதுவரை போதைப்பொருள் ஒழிப்பு நீர்சேமிப்பு கோவிட் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட விஷயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளார் கோவிட் தொற்றிலிருந்து மீள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து இதுதொடர்பாக பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுவார் என தெரிகிறது

நிதின்கட்காரி காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

இம்மாநிலத்தில் ஒரு மாதத்திற்குள் மத்திய அரசு அறிவித்துள்ள இரண்டாவது திட்டமாகும் இது

தொடர்ந்து மாநிலத்தின் சாலை பாதுகாப்பு திட்டத்தையும் திரு

முன்னதாக அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் வனத்துறை அமைச்சர்களுடன் திரு

அர்ஜீன் முண்டா நாட்டின் பழங்குடியின மக்களின் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து இணையவழி திட்டத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜீன் முண்டா புதுதில்லியில் இன்று துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் காணொலி மூலம் அமைச்சர் பங்கேற்கிறார்

நாட்டின் கோவிட் தடுப்பூசிக்கான பரிசோதனைகள் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருவதாகவும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற விஞ்ஞானிகள் முழு முனைப்புடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார்

மின்கசிவு காரணமாக இவ்விபத்து நிகழ்ந்ததாகவும் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் டெல்லி தீயணைப்பு துறை இயக்குனர் தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ளதால் அதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது

இதில் இரண்டு பேர் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் ஆவர் இதனையடுத்து அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தீவிரவாதிகளை தேடும் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன

எடப்பாடி

பழனிசாமியின் உத்தரவிற்கேற்ப மேட்டூர் அணை கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது

கருப்பணன் டாக்டர்

சரோஜா ஆகியோர் இன்று மதகுகள் மூலம் தண்ணீரை திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இன்று முதல் மாணாக்கர் சேர்க்கை தொடங்கியுள்ளதாகவும் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இன்றுமுதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

ஓ

காமராஜ் அரசின் சீரிய நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளால் கோவிட் கமிழக தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

பரிசோதனைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதால் நோய்த்தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் விகிதம் குறைவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்பவர்களின் விகிதமும் குறைந்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பரிசோதனைகளால் நோய்த்தொற்று அறிகுறி உடையவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை விரைவாக வழங்கியதால் உயிரிழப்பையும் தடுக்க முடிந்ததாக அமைச்சகம் கூறியுள்ளது

முதுமலை முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளுக்கான உடல் பரிசோதனை முகாம் இன்று தொடங்கியது

செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தை பயன்படுத்தி நிறுவனங்கள் தேவையான ஆட்களை தேர்வு செய்துகொள்ளலாம் என ஆட்சித்தலைவா் திரு

மறைவு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்தின் மூத்த வீணை வித்வான் டாக்டர்

சிவக்குமார் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை காலமானார்

சிறந்த வீணை வித்வானான இவர் சென்னை லயோலா கல்லுாரியில் அறிவியல் பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் பட்டமேற்படிப்பு மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் இயல் இசை நாடக சங்கம் விருது மற்றும் தமிழ் இசை சங்கத்தின் ராகம் தானம் பல்லவி சிறப்பு விருதுகளை பெற்றவர் ஆவார்